தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்த அரசு அஇஅதிமுக அரசு என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளா் திரு ஓ பன்னீா்செல்வம் தெரிவித்கள்ளார் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பொதமக்கள் வாக்களிக்க வசதியாக சொந்த ஊர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது

இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அனைத்து மக்களுக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்த அரசு அஇஅதிமுக அரசு என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கோவை மேட்டுப்பாளையத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெண்களுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாகவும் சுட்டம் ஒழுங்கும் அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டதாகவும் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் ஆறு வட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதவீடுகளை தமிழகம் ஈர்த்துள்ளதாகவும் இதற்கு மாநில அரசின் சிறப்பான செயல்பாடுகளே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல திட்டங்கள் அஇஅதிமுக ஆட்சிக்காலத்தில் முடக்கி வைக்கப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் சட்டப்பேரவைத் தோதலில் வெற்றிபெற்று திமுக ஆட்சி அமைத்தால் சேலம் மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார் சேலம் உருக்காலை தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக நீட்டிக்க வகை செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் ஒகனேக்கல் உபரி நீர் திட்டத்தின் மூலம் தருமபுரி மாவட்ட ஏரிகளுக்கு கூடுதல் தண்ணீர் வழங்கப்படும் என்றும் ஒகனேக்கல் கற்றுலா தலத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அஇஅதிமுக அறிவித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவா் திரு கே எஸ் அழகிரி கூறியுள்ளாா் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தற்போது அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ள பல்வேறு திட்டங்களை கடந்த பத்தாண்டுகளில் ஏன் நிறைவேற்றவில்லை என்று கேள்வி எழுப்பினார் திமுக ஆட்சி அமைத்தால் வேலையில்லா இளைஞா்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார் கல்வி சுகாதாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இல்லதரசிகளின் சுமையை குறைப்பதற்காக விவையில்லா வாஷிங் மெஷின் சூரிய அடுப்பு ஆகியவற்றை வழங்குவதாக அஇஅதிமுக வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறினார் வளர்ச்சி திட்டங்கள் தொடர மத்தியிலும் மாநிலத்திலும் ஒத்த கருத்துள்ள அரசு அமைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

விருதுநகள் மாவட்டம் சாத்தூரில் நேற்று நேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவா் வரும் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவுகளை இந்த இளைஞா்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்று கூறினார் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க திமுக தலைமையிலான கூட்டணி தொடா்ந்து பாடுபடும் என்றும் அவர் தெரிவித்தார் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அஇஅதிமுக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பா ம க இளைஞர் அணித்தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மீன்டும் அஇஅதிமுக அரசு அமைந்தால் அனைத்து சமுதாயத்தினருக்கும் தனித்தனி இடஒதுக்கீடு பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஏழை எளிய மக்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இடஒதுக்கீடு தேவைப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலில் பொதுமக்கள் வாக்களிக்க வசதியாக சொந்த ஊர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

இந்நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார்

தொழிற்சாலைகள் அலுவலகங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் அனுமதிக்கப்பட்ட வயதிற்கு ஏற்றவாறு தடுப்பூசி போட்டுக்கொள்ள ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது மருத்துவம் செவிலியர் விவசாயம் கால்நடை சுட்டம் உள்ளிட்ட படிப்புகளில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் தவிர மற்ற மாணவர்கள் அனைவருக்கும் இணையவழி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

தமிழகத்தைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திரு முகமது ஜான் மறைவுக்கு குடியரசுத் துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் திரு முகமது சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் தேசியவாதியாகவும் செயல்பட்டவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளா் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிவால் புரோகித் விடுத்துள்ள செய்தியில் தமிழக நலனுக்காக தமது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் முகமது ஜான் என்று தெரிவித்துள்ளார் உலக காசநோய் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது காச்நோய் குறித்த விழிப்புணா்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்த பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நாளை முன்னிட்டு குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் காசநோயை ஒழிப்பதற்காக மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியுள்ளார்

உள்நாட்டு போர் நடைபெற்றுவரும் ஏமனில் அமைதியை ஏற்படுத்த சவுதி அரேபியா அறிவித்துள்ள முன் முயற்சிகளை இந்தியா வரவேற்றுள்ளது

மக்களவையில் நிதி மசோதா நேற்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது

அரியலூர் மாவட்டம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் நேற்று நடைபெற்ற நந்தி எம்பெருமாள் திருகல்யாண விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்துகொண்டனர் தண்டையா்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்புனா் பட்டய படிப்பு பயிற்சி வகுப்பில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது